நாட்டு மக்களின் தரவுகளை காக்கவே மத்திய அரசு சீன செயலிகளுக்கு தடை விதித்திருப்பதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு

பெற்றவர்களுக்கு பணி வழங்குவது குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின் அரசு முடிவெடுக்கும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

துப்பாக்கிசூடு பாகிஸ்தான் எல்லைப்பகுதியில் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லைக்கோடு கட்டுப்பாட்டு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறி இன்று துப்பாக்கி சூடு நிகழ்த்தியுள்ளனர்

பாதிப்பு விவரங்கள் இதுவரை வெளிவரவில்லை எனவும் அவர் கூறினார்

அமித்ஷா டெல்லி ஹரியானா உத்தரபிரதேச மாநிலங்களில் கோவிட் நிலவரம் குறித்து இன்று மாலை காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொள்கிறார் இம்மாநிலங்களின் முதலமைச்சர்கள் உள்துறை சுகாதாரத்துறை மூத்த அதிகாரிகள் இதில் கலந்துகொள்கின்றனர் இதனிடையே டெல்லியில் கோவிட் சிகிச்சைக்கான முதலாவது பிளாஸ்மா கெஜ்ரிவால் வங்கி திட்டத்தை முதலமைச்சர் திரு

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவிட் தொற்றால் பாதிப்படைந்த நோயாளிகளை குணப்படுத்தும் வகையில் மக்கள் அதிக அளவில் பிளாஸ்மா அளிக்க முன்வர வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார்

மத்திய அரசுடன் அனைத்து மாநில அரசுகளும் மேற்கொண்டுவரும் நோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் காரணமாக நோயிலிருந்து குணமடைபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது

விஜயபாஸ்கர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கோவிட் தொற்று நோயாளிகளுக்கான படுக்கை வசதிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சி

இம்மையத்தில் ரத்த அழுத்தம் சர்க்கரை இசிஜி உள்ளிட்ட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் கூறினார்

இவர்களில் உதவி ஆய்வாளர் ரகு கணேஷ் பெருஊரணி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்

விருதுநகர் நக்சலைட் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நக்சலைட்டுகள் ஊடுருவி உள்ளதாக வந்த தகவலை அடுத்து நக்சல் தடுப்பு சிறப்பு அலுவல் பிரிவினர் துப்பாக்கியுடன் அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த கண்காணிப்பு பணி ஒருமாத காலம் வரை நீடிக்கும் என்றும் நாள்தோறும் மலைப்பகுதிகளுக்கு சென்று தேடுதல் வேட்டையில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர்